மாலத்தீவுகளில் ஐனநாயக நடைமுறைகள் மீண்டும் தொடங்கப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் நாளிதழ் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் மாலத்தீவில் நீதித்துறை உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளும் கதந்திரமாக செயல்படுவதை அந்நாட்டு அரசு உறுதிசெய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் அந்நாடு இந்தியாவுக்கு மிகவும் நெருங்கிய நட்பு நாடு எனவும் அங்கு அமைதி நிலவுவதையே இந்தியா விரும்புவதாகவும் அவர் கூறினார் அந்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கும் வளமான மாலத்தீவையே இந்தியாவும் காணவிரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அங்கு அண்மையில் நடைபெற்ற அரசியல் நிகழ்வுகள் கவலைக்குரியது என்றும் பிரதமர் தெரிவித்தார் நேபாளம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கருத்து தெரிவிக்கையில் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக அந்நாட்டுடன் இந்தியா நெருங்கிய நட்பை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார் பாதுகாப்பு வர்த்தகம் முதலீடு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நேபாளத்துடன் வலுவான பிணைப்பை பராமரிக்க இந்தியா விரும்புவதாகவும் அவர் கூறினார் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையேயாள உறவுகள் குறித்து அவர் கருத்து தெரிவிக்கையில் இந்தியாவின் பாதுகாப்பு அம்சங்களை இலங்கை கருத்தில் கொள்ளும் என்று நம்பிக்கை தெரிவித்தார்

இந்த படையின் தலா எட்டு குழுக்கள் உத்தரப்பிரதேசம்மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் மீட்புப் பணிகளை மேற்கொண்டுள்ளன குஜராத்தில் ஏழு குழுக்களும் கேரளா மகாராஷ்டிரா மாநிலங்களில் நான்கு குழுக்களும் நாகாலாந்தில் ஒரு குழுவும் மீட்புப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றன

வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் ஒடிசா அருகே நிலைகொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று தீவிரமடையக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது இதளால் மேற்குவங்க மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு களமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அடுத்த இரண்டு நாட்களில் பல்வேறு மாநிலங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தில்லி வாளிலை ஆய்வு மையத்தைச் சேர்ந்த திரு சரண் சிங் எமது செய்தியாளரிடம் கூறுகையில் ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சலப்பிரதேசம் உத்ராகண்ட் உத்தரப்பிரதேசம் கேரளா ஒடிசா கடவோர கர்நாடகா சத்தீஷ்கர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றார் பருவமழை உச்சத்தை அடைந்துள்ளது எனவும் பல மாநிலங்களில் நல்ல மழை பெய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

இந்திய கலாச்சார உறவுகள் அமைப்பும் உலக பஞ்சாபி நிறுவனமும் இணைந்து தில்லியில் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் சகோதரத்துவத்தை குருநானக் வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார் அவரது போதனைகள் கருத்தரங்குகள் மூலமும் மற்ற நிகழ்ச்சிகள் மூலமும் எடுத்துரைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார்

மக்களவையின் முன்னாள் தலைவர் திரு சோம்நாத் சாட்டர்ஜி க்கு மாரடைப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து அவருக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வருவதாக கொல்கத்தாவில் உள்ள தனியார் மருத்துவமனை கூறியுள்ளது டயாலிசிஸ் சிகிச்சை பெற்றுவரும் அவரது உடல்நிலை சீராக உள்ளது என்று அந்த மருத்துவமனை தெரிவித்துள்ளது சிகிச்சைக்கு அவரது உடல் ஒத்துழைப்பதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் கூறியுள்ளன

சிறுநீரக நோய்தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டு கடந்த வாரம் செவ்வாய் கிழமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்

பெங்களுருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எனினும் மார்ச் மாதம் வரை அது தள்ளிப்போக வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

உத்தரப்பிரதேச மாநிலம் மிரட்டில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற கட்சியின் மாநில செயற்குழுக் கூட்டத்தின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் ஆயுஷ்மான் பாரத் தூய்மை இந்தியா திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார் விவசாயிகளின் விளைப்பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை அரசு உயர்த்தியுள்ளது என்று அவர் தெரிவித்தார் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியே பிஜேபி அரசின் முக்கிய நோக்கம் என்றும் அவர் கூறினார் அரசின் திட்டங்களையம் அவற்றின் பயன்களையும் மக்களிடம் எடுத்துரைக்கும் பணியை கட்சித் தொண்டர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அமித் ஷா கேட்டுக்கொண்டார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்பநாத் மற்றும் நூற்றுக்கணக்கான பிஜேபி நிர்வாகிகள் இந்த செயற்குழுக் கூட்டத்தில் பங்கேற்றனர் கதந்திர தின கொண்டாட்டங்களுக்கான முழு ஒத்திகை நிகழ்ச்சி தில்லி செங்கோட்டையில் நடைபெறவுள்ளது சுதந்திதினத்தன்று நடைமுறைப்படுத்தப்படும் அளைத்து போக்குவரத்து கட்டுபாடுகளும் இன்றும் அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்த இருநாட்களிலும் போக்குவரத்து வேறுபாதைகளில் திருப்பிவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது மாதமாக தொடர்ந்து ரிசர்வ் வங்கி அதிக அளவில் அமெரிக்க டாலர் விற்பனையை மேற்கொண்டுள்ளது ஜூன் மாதத்தில் இந்த வங்கி ஆறு புள்ளி ஒன்று எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை விற்பனை செய்துள்ளதாக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் உரிப்பகுதியில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பு ஒன்றில் ரானுவ வீரர் ஒருவர் உயிரிழந்தார் ரஸ்ட்டோம் பகுதியில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றதாகவும் காயமடைந்த அந்த ராணுவ வீரர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்ததாகவும் காவல் துறையினர் தெரிவித்தனர் குண்டுவெடிப்பின் தன்மை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் கூறியுள்ளன

இந்த மீனவர்கள் அனைவரும் பாகிஸ்தான் கடற்பகுதியில் மீன்பிடித்ததாக குற்றம்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டனர் கராச்சி சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட அவர்கள் லாகூருக்கு அழைத்துச்செல்லப்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து வாகா எல்லைக்கு அவர்கள் இன்று அழைத்துவரப்பட்டு இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைப்படுவார்கள் எனவும் பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாகிஸ்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது

புதிய அரசிடம் அதிகாரங்களை ஒப்படைக்கும் நடைமுறையாக இந்த கூட்டம் அமையும் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தின் அவைத்தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு வரும் புதன் கிழமை வெளியிடப்படும்